நரேந்திர மோடி கூறியுள்ளார் கொரோனா தடுப்பூசி பற்றிய மக்களின் காத்திருப்பு தற்போது முடிவிற்கு வந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை தேசிய அளவீட்டியல் மாநாட்டில் தொடக்க உரையாற்ற இருக்கிறார்

சீரம் இன்ஸ்டிடியூட் மற்றும் பாரத் பயோடெக் நிறுவனங்களின் கொரோனா தடுப்பூசிகளுக்கு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி அலுவலகம் அனுமதி அளித்து இருப்பது கொரோனா இல்லாத ஆரோக்கிய இந்தியாவிற்கான பயணத்தை துரிதமாக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் இதற்காக அயராது பாடுபட்ட இந்திய விஞ்ஞானிகள் மற்றும் புதுமை படைப்பாளர்களுக்கு தாம் வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் கொரோனா வைரசுக்கு எதிரான எழுச்சி மிக்க போரில் இது ஒரு திருப்புமுனை என்றும் ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார்

கடினமான சூழ்நிலைகளுக்கு இடையிலும் கொரோனா வைரசுக்கு எதிரான போரில் அயராது ஈடுபட்டு வரும் காவல்துறையினர் துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிட்ட கொரோனா முன்கள வீரர்கள் அனைவருக்கும் நாடு எப்போதும் நன்றிக் கடன் பட்டிருக்கும் என்று பிரதமர் மேலும் கூறியுள்ளார் முன்னதாக இந்திய மருந்து கட்டுப்பாட்டு தலைமை அதிகாரி திரு

ஜி சோமானி இன்று புதுடெல்லியில் செய்தியாளர் கூட்டம் ஒன்றில் பேசுகையில் சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனத்தின் கோவிஷீல்ட் தடுப்பூசிக்கும் பாரத் பயோடெக் நிறுவனத்தின் கோவாக்சின் தடுப்பூசிக்கும் அவசரகால பயன்பாட்டிற்கான அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்தார்

பொது மக்களின் நலனை கருத்தில் கொண்டு ஏராளமான முன்னெச்சிரிக்கை உணர்வுடன் அவசர காலத்திற்கான கட்டுப்படுத்திய பயன்பாட்டிற்கே தற்போது அனுமதி அளிக்கப்பட்டு இருப்பதாகவும் கொரோனா வைரஸ் உருமாற்றம் அடைந்திருப்பதால் தடுப்பூசிகள் பற்றிய கள ஆய்வுகள் தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார்

சோமானி மேலும் கூறினார் தலைமை மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரியின் அனுமதியை தொடர்ந்து கொரோனா தடுப்பூசி பற்றிய மக்களின் காத்திருப்பு முடிவிற்கு வந்திருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சர் டாக்டர் ஹர்ஷவர்தன் கூறியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான இந்தியாவின் கொரோனா போரில் இது ஒரு முக்கிய தருணம் என்று ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார் தடுப்பூசிகளை விரைவாகவும் சமஅளவிலும் நாட்டின் எல்லா பகுதிகளுக்கும் அனுப்பி வைக்க ஏற்கனவே அரசு உருவாக்கியுள்ள வலுவான விநியோக கட்டமைப்பின் பலன்களை மக்கள் பெற வேண்டிய நேரம் வந்து விட்டதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் தடுப்பூசிகளை அங்கீகரிக்கும் முன்பாக அவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறனை உறுதிப்படுத்திக் கொள்ள அரசு பின்பற்றிய கடுமையான விதிமுறைகள் மீது மக்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

நரேந்திர மோடி நாளை தேசிய அளவீட்டியல் மாநாட்டில் தொடக்க உரையாற்ற இருக்கிறார்

தேசிய சுற்றுச்சூழல் தர நிர்ணய ஆய்வகத்திற்கும் அவர் அடிக்கல் நாட்டுவார்

ஒரே நாடு ஒரே எரிவாயுத் தொகுப்பு என்னும் இலக்கை எட்டுவதில் முக்கிய மைல் கல்லாக இத்திட்டம் அமையும் என்று அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன

நாற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் நீர் நிலைகளை கடந்து குழாய்ப் பாதை அமைக்கப்பட்டு இருப்பதும் குறிப்பிடத்தக்கது

கொரோனா பிரச்சனையில் இயல்பு நிலை இன்னும் திரும்பாததால் மக்கள் தொடர்ந்து எச்சரிக்கையாகவே இருக்க வேண்டும் என காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் திரு

ஆதர்ஷ் கேட்டுக் கொண்டுள்ளார்

அன்றாடம் குணமடைவோரின் எண்ணிக்கை புதிதாக தொற்று கண்டறியப் படுவோர் எண்ணிக்கையை விட தொடர்ந்து அதிகமாகவே இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது